நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி

ஜிஎஸ்டி மற்றும் பணமதிப்பு நீக்கத்தால் டிஜிட்டல் மயப் பணிகள் ஊக்கம் பெற்றுள்ளதால் வெளிப்படைத் தன்மை மேம்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார்

நக்வி கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி

வங்க தேசத்தில் இருந்து மொத்தமாக எல்பிஜி இறக்குமதி செய்யும் திட்டமும் இதில் அடங்கும் டாக்கா வில் உள்ள ராமகிருஷ்ணர் மடத்தில் கட்டப்பட்டுள்ள விவேகானந்தர் இல்லத்தையும் இவர்கள் திறந்துவைத்து பங்களாதேஷ் இந்தியா திறன் மேம்பாட்டுக் கழகத்தையும் தொடக்கி வைத்தனர் இது அல்லாது

இன்று தொடக்கிவைக்கப் பட்டுள்ள இருதரப்பு திட்டங்களால் சாதாரண மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதற்கான பொதுக் குறிக்கோள் நிறைவேறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து இருதரப்பு உறவுகள் மேலும் ஊக்கம் பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வங்க தேசத்திற்கு இந்தியாவழங்கி வரும் உதவிகளுக்கு தெரிவித்துக் கொள்வதாக பங்களாதேஷ் பிரதமர் அறிக்கை நன்றி ஒன்றில் தெரிவித்துள்ளார் கூட்டு ஒத்துழைப்பு மூலம் எதிர்காலத்தில் இன்னும் பல திட்டங்கள் உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் முன்னதாக வெளியுறவு அமைச்சர் திரு

ஜெய்சங்கர் பங்களாதேஷ் பிரதமரை சந்தித்துப் பேசினார்

ராம்நாத் கோவிந் தையும் சந்திக்கிறார் மிசோராம் தலைநகர் அய்ஸ்வா லில் வடகிழக்கு பிராந்திய கைத்தறி மற்றும் கைவினை கண்காட்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று தொடக்கிவைத்தார் வடகிழக்கு பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மத்திய அரசு மிகந்த முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் தமது உரையில் கூறினார்

மியான்மா ருடன் நில எல்லை குறித்து உடன்பாடு எட்டப் பட்டுள்ளதாகவும் மியான்மார் நாட்டுடன் இணைந்து உள்நாட்டு நீர்வழித் திட்டம் தொடக்கப் பட்டுள்ளதாகவம் உள்துறை அமைச்சர் கூறினார்

மிசோராம் முதலமைச்சர் திரு ஜோராம் தங்கா அஸ்ஸாம் நிதி அமைச்சர் திரு

ஷர்மா உள்ளிட்டவர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பொருளாதாரத்தை வலுப்படுத்த மத்திய அரசு ஓயாது உழைத்து வருவதாகவும் பொருளாதாரம் வேகமாகவே வளர்ந்து வருவதால் பொருளாதார நிலவரங்கள் குறித்து கவலைப்படத் தேவையில்லை என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத் தறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் தெரிவித்துள்ளார்

கார்பொரேட் வரி குறைப்பு உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்திருப்பதே இதற்குக் காரணம் என்றும் கூறினார்

பொருளாதாரக் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

வர்த்தக நிறுவனங்கள் பொறுப்பான விதத்தில் செயல்படுவதையும் வர்த்தக நோக்கங்களுக்கும் சமூக நோக்கங்களுக்கும் இடையில் சமநிலை மேம்படுவதையும் கம்பெனிச் செயலர்கள் ஊக்குவிக்க வேண்டுமென குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

நாட்டில் நல்ல நிர்வாகத்தையும் மக்களின் வாழ்க்கை எளிதாவதையும் உறுதிப்படுத்த அரசு முயன்று வருவதாகவும் மாற்றங்கள் வேகமாக ஏற்பட்டு வரும் நிலையில் மக்கள் புதிய உயரங்களை எட்டுவதில் மிகுந்த ஆர்வம் செலுத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் பணமதிப்பு நீக்கம் மற்றும ஜிஎஸ்டி அமலாக்கத்தினால் டிஜிட்டல் மயப் பணிகள் ஊக்கம் பெற்றுள்ளதாகவும் இதனால் பொருளாதாரத்தில் வெளிப்படைத் தன்மை மேம்படும் என்றும் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார்

வரி செலுத்துவோர் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் தங்களின் வருமானம் மற்றும் சொத்துக்களை நேர்மையான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் வரி என்பது நாட்டிற்கான பங்களிப்பே தவிர சுமை அல்ல என்பதை வரிக் கணக்காயர்கள் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றும் நிதி அமைச்சர் கேட்டுக்கொண்டார் அனைத்துத் தரப்பு மக்களின் நலத்தையும் வளத்தையும் மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு

நக்வி கூறியுள்ளார் இன்று சென்னையில் வங்கிகளின் வாடிக்கையாளர் சந்திப்பு முகாமைத் தொடக்கி வைத்துப் பேசிய அவர் அனைத்துத் தரப்பு மக்களின் நலனுக்கு அரசு பாடுபடுவதில் எந்த பாகுபாடுகளும் இல்லை என்றார் பயனாளிகளுக்கு வங்கிக் கடன் அனுமதிக் கடிதங்களையும் அமைச்சர் வழங்கினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்தியப் பொருளாரம் ஸ்திரமாக இருப்பதாகவும் விலை உயர்வோ பண வீக்கமோ இல்லை என்றார் சமூக நல்லிணக்கத்தைக் குலைக்க சில சக்திகள் முயல்கின்ற போதிலும் அனைத்துத் தரப்பு மக்களையும் பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இத்தகைய சக்திகளுக்கு மக்களிடம் இருந்து எந்த ஆதரவும் கிடைக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஹஜ் புனித யாத்திரைக்கான எல்லா விண்ணப்பங்களும் ஆன்லைன் மூலமாகவே பெறப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார்

என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று இத்தொகுதிக்கு உட்பட்ட சித்தன்குடி மற்றும் பிருந்தாவன் பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிரச்சாரப் பணிகளுக்கிடையே அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் முந்தைய என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில்தான் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் அதிக வளர்ச்சி அடைந்ததாகவும் பல ஆண்டுகள் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் பதவி வகித்துள்ள தமக்கு பதவி ஆசை இல்லை என்றும் கூறினார்

ரங்கசாமி குற்றம் சாட்டினார்

இதற்கிடையே காங்கிரஸ் வேட்பாளர் திரு

புதுவையில் காங்கிரஸ் சார்பில் நாளை நடைபெற உள்ள மாநில நிலைக் கருத்தரங்கில் மத்தியில் உள்ள பிஜேபி அரசின் மக்கள் விரோதக் கொள்கைகள் குறித்து மக்களுக்கு எடுத்துக் கூறப்படும் என்று பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுவை க்கான அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் திரு சஞ்சய் தத் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மாநில அமைச்சர்கள் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் இதில் கலந்துகொள்ள இருப்பதாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அவர் இதைத் தெரிவித்துள்ளார்

இதர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக லேசானது முதல் மிதமான மழை இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி

ஜிஎஸ்டி மற்றும் பணமதிப்பு நீக்கத்தால் டிஜிட்டல் மயப் பணிகள் ஊக்கம் பெற்றுள்ளதால் வெளிப்படைத் தன்மை மேம்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார் அனைத்துத் தரப்பு மக்களின் நலனையும் பாகுபாடு ஏதும் இன்றி மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறைஅமைச்சர் திரு

நக்வி கூறியுள்ளார் புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தலில் பிரச்சாரம் மெல்ல சூடு பிடித்து வருகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது